இப்பிரச்சனையை தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே ஆராய்ந்து முடிவு வெளியிட்டுள்ள நிலையில் தலைமை நீதிபதியின் உத்தரவை தாங்கள் மீற முடியாது என்று நீதிபதி திரு அருண் மிஸ்ரா தலைமையிலான விடுமுறைக் கால பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது

ஆணயம் மறுப்பு உத்தரபிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு அருகே சந்தேகத்திற்கு இடமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காணப்பட்டதாக கூறப்படுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக மறுப்பு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஜிபூர் சந்தோலி மற்றும் ஜான்சி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் தொடர்பான இத்தகைய குற்றச்சாட்டுகளை குறிப்பாக மறுத்துள்ளது இதற்கிடையே தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் கூட்டங்களில் வெளியாகும் சிறுபான்மை கருத்துக்கள் மற்றும் எதிர்ப்புகள் பற்றிய விவரங்கள் ஆணைய ஆவணங்களின் ஒருபகுதியாக இருக்குமே தவிர பொது மக்களுக்கு வெளியிடப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறி உள்ளது சந்திப்பு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட உள்ள நிலையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கியத் தலைவர்கள் இன்று இரவு புதுடெல்லியில் விருந்து ஒன்றில் சந்தித்து பேச இருக்கிறார்கள் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா ஐக்கிய ஜனதா தள தலைவர் திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்துக் கணிப்பு முடிவுகள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என கணித்துள்ள நிலையில் தேர்தல் முடிவு எப்படி அமையக்கூடும் என்பதற்கான சாத்தியக் கூறுகள் குறித்தும் அதற்கேற்ப கூட்டணி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காள உத்திகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இக்கூட்டத்திற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் இன்று மாலை புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் கூட்டம் ஒன்றை நடத்துகின்றனர் இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று புதுடெல்லி புறப்பட்டுச் சென்றனர் பிஜேபி தலைமையிலான அடுத்த அரசில் அஇஅதிமுக இணையுமா என்பது குறித்து தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் திரு என செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

இதுகுறித்து நாளை மீண்டும் கூடி விவாதிக்க தேர்தல் ஆணையம் தன்னிடம் உறுதி அளித்திருப்பதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முன்னதாக இப்பிரச்சனை தொடர்பாக நடைபெற்ற எதிர்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தெலுங்குதேசம் சமாஜ்வாதி திரிணமுல் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன வெங்கைய நாயுடு நிர்வாகவியல் கல்வி என்பது கிராமப்புற பொருளாதாரம் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களின் துடிப்பான செயல்பாட்டிற்கான தீர்வுகளை வழங்குவதாக இருக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார் இன்று சென்னையில் கிரேட்லேக் மேலாண்மை மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் நிர்வாகவியல் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களின் அறிவை தொழில்துறையில் மட்டுமின்றி சுகாதாரம் எரிசக்தி நிர்வாகம் போன்ற பல்வேறு சிறப்பு பிரிவுகளிலும் பயன்படுத்த முடியும் என்றார்

ராஜீவ் காந்தி நினைவு நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளனர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப்முகர்ஜி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு அமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் புதுடெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடமான வீர் பூமியில் மலர் அஞ்சலி செலுத்தினர் நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைகளுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஸ்ரீபெரும்புதாரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திலும் இன்று நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த்து நாடெங்கிலும் இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஸ்ரீபெரும்புதாருக்கு வந்து மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அரசு சார்பில் இன்று நடைபெற்ற ராஜீவ்காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சியில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் சர்வமத பிராத்தனை மற்றும் தேசபக்தி பாடல்கள் இடம் பெற்றன ராஜீவ்காந்தி நினைவு நாள் வன்முறை எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளர் திரு சஞ்சய்தத் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மவுன ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் நெல்லித்தோப்பில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏனாம் ஏனாம் ரிவர் பீச் பகுதியில் ராஜீவ் பூங்காவில் உள்ள அன்னாரின் சிலைக்கு பல்வேறு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் நகராட்சி ஆணையர் திருமதி கௌரி சரோஜா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சர்வமத பிராத்தனைகளும் தேசப் பக்தி பாடல்களும் இடம் பெற்றன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தீவிரவாத உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது

ராஜீவ்காந்தி நினைவு நாளை ஒட்டி இன்று புதுவையில் காங்கிரஸ் அலவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சித் தொண்டர்களிடையே பேசுகையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்பு முடிவுகளை காங்கிரஸ் கட்சியினர் நம்ப வேண்டாம் என்றும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னர் மத்தியில் திரு ராகுல்காந்தி தலைமையிலான மதசார்பற்ற அரசு தான் அமையும் என்றும் கூறினார்

புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கமும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு வெங்கடேசனும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக வும் கருத்து கணிப்பு முடிவுகளை ஏற்கவில்லை என்பதையும் திரு நாராயணசாமி சுட்டிக்காட்டினார்

இந்த கவுண்ட் டவுன் நடைமுறைகளின் இறுதியில் நாளை காலை ஐந்தரை மணிக்கு செயற்கைகோள் விண்ணில் செலுத்தப்படும்